முதலமைச்சர் திரு எடப்பாடி

இன்று புதுதில்லி புறப்பட்டு சென்றார்

பேருந்து ரயில் மெட்ரோ போக்குவரத்து ஒருங்கிணைக்கப்பட்டு நாடு வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு

ரன் இலக்கை ஆஸ்திரேலியா நிர்ணயித்துள்ளது

ஈரோடு மாவட்டம் பவானியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பள்ளிக்கு வரும் அனைத்து மாணாக்கருக்கும் முன்னேற்பாடாக சத்து மாத்திரைகளும் வழங்கப்படும் என்றார் சட்டப்பேரவை தேர்தல் வெளியிடப்பட்ட பின்னர் பொதுத்தேர்வுக்கான தேதி வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்

இதனிடையே சென்னை ஷெனாய் நகர் திரு

க மேல்நிலைப்பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் இன்று ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருத்துவக்குழுவினர் ஒருவார காலத்திற்குள் மாணாக்கரை பரிசோதனை செய்வார்கள் என்றார்

எடப்பாடி

பழனிசாமி இரண்டு நாள் பயணமாக இன்று புதுதில்லி புறப்பட்டு சென்றுள்ளார் பிரதமர் திரு

முன்னதாக இன்றிரவு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை சந்தித்து பேசுகிறார்

தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் முதலமைச்சரின் இப்பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது

தங்கமணி இன்று அடிக்கல் நாட்டி முடிவடைந்த பணிகளை தொடங்கிவைத்தார் சமயசங்கிலி கோவிந்தம்பாளையம் காலனியில் சமுதாயக்கூடம் கட்டுதல் ஆலம்பாளையம் பேருராட்சியில் தார் சாலை அமைத்தல் பாதரை பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் இதில் அடங்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

மெகராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் ஸ்டாலின் தமிழகத்தில் திமுக ஆட்சி காலத்தில்தான் மகளிர் சுயஉதவிக்குழுக்கள் தொடங்கப்பட்டு அவர்களுக்கு கடனுதவி வழங்கப்பட்டதாக அக்கட்சி தலைவர் திரு

இதேபோல் எண்ணேகோள்புதூர் தும்பலஹள்ளி நீர்பாசன திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என்றார்

க ஸ்டாலின் தலைமையில் சென்னை அறிவாலயத்தில் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு

பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு

வாகா எல்லை முதல் கன்னியாகுமரி வரையிலான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பயணத்திற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

அரியலூர் மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை அரசு தலைமை கொறடா திரு ராஜேந்திரன் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

முன்னதாக நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் காவல்துறையினர் ஓட்டுனர் பயிற்சி மையங்களை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர் நெல்லையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கி பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கின் காரணமாக சேதமடைந்த பயிர்களை கணக்கெடுக்கும் பணி இன்று முதல் பத்து நாட்கள் நடைபெறும் என்றார் கும்பகோணத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் அரசு போக்குவரத்து கழக பொதுமேலாளர்கள் கலந்துகொண்டனர்

பொள்ளாச்சியில் காவல்துறையினர் தன்னார்வலர்கள் ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி இன்று முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது

கிருஷ்ணகிரியில் பாதுகாப்பு மாத விழாவை தொடங்கிவைத்து பேசிய ஆட்சித்தலைவர் திரு ஜெயச்சந்திரபானு ரெட்டி கிருஷ்ணகிரியை விபத்தில்லா மாவட்டமாக மாற்றும் வகையிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இந்த ஒருமாத காலம் நடைபெறும் என்றார் கடலூர் நகரின் முக்கிய வீதிகளில் காவல்துறையினர் இருசக்கர வாகனங்களை ஒட்டி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் ஊர்க்காவல் படையினரும் தன்னார்வலர்களும் இதில் கலந்துகொண்டனர்

பிரதமர் நாட்டில் பேருந்து ரயில் மெட்ரோ போக்குவரத்து அஒருங்கிணைக்கப்பட்டு வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு

ராமதாஸ் கல்பாக்கம் அணுமின்நிலைய தொழில்நுட்ப பணிகளுக்கு தமிழகத்தை சேர்ந்த தகுதியானவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனத்தலைவர் டாக்டர்